இட்டுதுக்கீடுஅளிப்பத்தொடர்பானஅனைத்துக் கட்சிக் கூட்டம் துணைமுதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றுவருகிறது தமிழகத்தில் காலியாகஉள்ள ஆறு மாநிலங்களவைஉறுப்பினர் பதவியிடங்களுக்கானவேட்புமனுதாக்கல் இன்றுநிறைவடைந்தது

தேர்விலிருந்துவிலக்குஅளிக்கக் கோரிஅனுப்பப்பட்டசட்டமுன்வடிவுகள் நிராகரிக்கப்பட்டதைமறுபரிசீலனைசெய்வதற்கானதீர்மானத்தைமீண்டும் கட்டப்பேரவையில் நிறைவேற்றுவதுகுறித்துவல்லுநர்களிடம் கலந்துஆலோசிக்கப்படும் என்றுமுதலமைச்சர் கூறியுள்ளார்

அரையிறுதிஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தைஎதிர்கொள்கிறது

அரசுத் துறைகளில் ஒதுக்கீடுஅளிப்பதுதொடர்பாகமுதல் முறையாகநடைபெறும் இந்தக் கூட்டத்தில் முக்கியத் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் காலியாகஉள்ள மாநிலங்களவைஉறுப்பினர் ஆறு பதவியிடங்களுக்கானவேட்புமனுதாக்கல் இன்றுநிறைவடைந்தது அஇஅதிமுககூட்டணியில் உள்ளபாமகவுக்குஒதுக்கப்பட்ட இடத்தில் அக்கட்சியின் இளைஞரணிதலைவரும் முன்னாள் மத்தியஅமைச்சருமானடாக்டர் அன்புமணிராமதாஸ் இன்றுமனுதாக்கல் செய்தார் அஇஅதிமுகசார்பில் திருமுகமது ஜான் திருசந்திரசேகர் ஆகியோரும் இன்றுமனுதாக்கல் செய்தனர் சுட்டப்பேரவைசெயலரும் தேர்தல் அலுவலருமானதிரு ஸ்ரீநிவாசனிடம் அவர்கள் வேட்புமனுக்களைதாக்கல் செய்தனர் திமுகசார்பில் ஏற்கனவேதிருபிவில்சன் திருசண்முகம் ஆகியோரும் மனுதாக்கல் செய்கள்ளனர் அக்கூட்டணியில் உள்ளமதிமுகபொதுச் செயலாளர் திருவைகோவும் மனுதாக்கல் செய்துள்ளார் இந்நிலையில் திமுகசார்பில் திருஎன் ஆர் இளங்கோமனுதாக்கல் செய்தார் வைகோவிற்குஎதிரானதேசதுரோகவழக்கில் அவருக்குஜராண்டுசிறைதண்டனைவிதிக்கப்பட்டுள்ளநிலையில் வேட்புமனுதொடர்பாகநடைமுறைசிக்கல் ஏற்பட்டால் அதற்குமாற்றாகதிரு இளங்கோவன் நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்றுகருதப்படுகிறது கர்நாடகாவில் நிகழும் அரசியல் குழப்பங்களுக்குபிஜேபிகாரணமல்லஎன்றுபாதகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

பிஜேபிகுதிரைபேரஅரசியலில் என்றைக்கும் ஈடுபட்டதில்லைஎன்றுஅவர் சுட்டிக்காட்டனார் முன்னதாகபேசியகாங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்றக் குழுத் தலைவர் திருஆதிர் ரஞ்சன் சௌத்ரி கர்நாடகஅரசைகவிழ்க்கும் முயற்சியில் பிஜேபிஈடுபட்டுள்ளதாகக் குற்றம் சாட்டினார் மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடிதொகுதியில் போட்டியிட்டபிஜேபிவேட்பாளர் திருமதிதமிழிசைசவுந்திரராஜன் அத்தொகுதியில் திருமதிகளிமொழிவெற்றப்பெற்றதைஎதிர்த்துஉயர்நீதிமன்றத்தில் வழக்குதொடுத்துள்ளார்

பிரச்சாரத்தின் போதுஆரத்திஎடுத்தபெண்களுக்குபணம் வழங்கியதாகவும் அவர் மனுவில் கூறியுள்ளார்

தமிழகத்திற்குநீட் தேர்விலிருந்துவிலக்குக் கோரிஅறப்பப்பட்ட இரண்டுசட்டமுன்வடவுகள் நிராகரிக்கப்பட்டதைமறுபரிசீலனைசெய்யுமாறுவலியுறுத்திசட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றுவதுகுறித்துசட்டவல்லுநர்களிடம் கலந்தாலோசித்துமுடிவெடுக்கப்படும் என்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியிருக்கிறார் சுட்டப்பேரவையில் இதுதொடர்பாககாங்கிரஸ் திமுககட்சிகள் கொண்டுவந்தகவனார்ப்பு தீர்மானத்தின் மீது குறுக்கிட்டுப் பேசியமுதலமைச்சர் இதனைத் தெரிவித்தார் முன்னதாகபேசியஎதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் மு க திரு இரு சட்டமுன்வடவுகளும் நிராகரிக்கப்பட்டதகவல்களைமத்தியஅரசுமாநிலஅரசிடம் தெரியப்படுத்தாமல் சென்னைஉயர்நீதிமன்றத்தில் கூறியிருப்பதுசட்டமன்றமாண்பிற்குஎதிரானதுஎன்றார்

காங்கிரஸ் கட்சியும் இதேகருத்தைவலியுறுத்தியது நீட் இதற்குபதிலளித்தஅமைச்சர் திருவிஜயபாஸ்கர் தொடர்பாகஅஇஅதிமுகஅரசுகடைசிவரைபோராடியதுஎன்றும் அந்தகொள்கைமுடிவில் உறுதியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார் இதனிடையே மக்களவையில் இன்றுதமிழகசட்டப்பேரவையில் நீட் தொடர்பாகநிறைவேற்றியமசோதாக்கள் நிராகரிக்கப்பட்டதுகுறித்துதிமுகஉறுப்பினர்கள் இன்றகேள்விஎழுப்பினர் இன்றநேரமில்லாநேரத்தின் போகு நீட் தொடர்பானபிரச்சினையைஅக்கட்சியின் நாடாளுமன்றக் குழுத் தலைவர் திரு டி ஆர் பாலுஎழுப்பினார் இவ குறித்துபேசுவதற்குஅனுமதிமறுக்கப்பட்டதைஅடுத்து அவர்கள் வெளிநடப்பு செய்தனர்

விளையாட்டுச்செய்திகள் முதலில் உலகக்கோப்பைகிரிக்கெட் போட்டிகுறித்தசெய்திகள்

மான்செஸ்டரில் நாளைநடைபெறவுள்ளமுதல் அரையிறுதிஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தைஎதிர்கொள்கிறது